கோவிட் நெறிமுறைகளை பின்பற்றி இரண்டாவது அலையை தோற்கடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி ஊரக இந்தியாவை வலியுறுத்தியுள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நாளை நடைபெறும் முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழுஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வு செயலர் டாக்டர்

உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக என்

ரமணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இனிவிரிவான செய்திகள் பஞ்சாயத்து ராஜ் கோவிட் நெறிமுறைகளை பின்பற்றி இரண்டாவது அலையை தோற்கடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி ஊரக இந்தியாவை வலியுறுத்தியுள்ளார் சுவாமித்வா சொத்துக்களுக்கான மின்னணு அட்டைகளின் வினியோக திட்டத்தை இன்று துவக்கி வைத்துப் பேசிய அவர் சென்ற ஆண்டு கோவிட் நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதால் குறைந்த காலத்திலேயே அத்தொற்றிலிருந்து தேசம் மீண்டதாக சுட்டிக்காட்டினார் கோவிட் தடுப்பூசி இயக்கம் நாட்டில் பெருமளவில் செயல்படுத்தப்படுவதால் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டம் வலுவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார்

முன்னதாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் கோவிட் பெருந்தொற்று நம் வாழ்க்கை முறையிலும் பணி முறைகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று நாடு இதற்கு முன் கண்டிராத புதிய சவால்களை எதிர்கொள்ள தூண்டியிருப்பதாகவும் தன்னம்பிக்கையை பெறுதல் என்ற மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் கூறினார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இத்தடுப்பூசிகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்

இதன்படி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் காய்கறி மீன் இறைச்சி மளிகை கடைகள் வணிகவளாகங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது

ரயில் நிலையங்களில் நாளை முன்பதிவு செயல்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை மீறி வெளியே செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது பொது இடங்களில் தேவையின்றி நடமாடுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இதன்படி திருச்சி கரூர் திருச்சி காரைக்கால் விழுப்புரம் மதுரை சென்னை எழும்பூர் புதுச்சேரி உள்ளிட்ட முன்பதிவு செய்யாமல் பயணிக்கும் சிறப்பு ரயில்கள் இருமார்க்கங்களிலும் நாளை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க தேவாலயங்களில் நடைபெறும் வாராந்திர திருப்பலி இன்றுமாலையே நிறைவேற்றப்படும் என்று தமிழக ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேவையான கோவிட் தடுப்பூசிகள் போதிய அளவில் இருப்பில் உள்ளதால் பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தில் சாலைகளில் செல்லும் வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகளை பேரூராட்சிகள் துணை இயக்குநர் தொடங்கி வைத்தார்

பழனியில் கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதித்து கோட்டாட்சியர் திருமதி

தொடர்ந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்

பதவியேற்பு உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக என்

குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இவர் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இப்பதவியில் நீடிப்பார்

நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதுவரை தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்த திரு

பாப்டேயின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இந்நடவடிக்கை

கோவிட் தடுப்பூசி பொதுத்தேர்வு கலாச்சாரம் இந்தியாவில் தயாரிப்போம் படைப்பாற்றல் திறன் பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் இதுவரை உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது மஹாவீர் ஜெயந்தி மஹாவீர் ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மஹாவீரர் போதித்த அஹிம்சை சத்தியம் கள்ளாமை பற்றற்று இருத்தல் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை போன்ற உயரிய நெறிமுறைகளை மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று கூறியுள்ளார்

பொன்னையா கூறியுள்ளார் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவா்கள் அரசின் வழிகாட்டு முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாக்கும் எண்ணும் மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட்ரைடர்ஸை எதிர்கொள்கிறது